இல்லாவிட்டால் அந்த நாடு பல துண்டுகளாக உடைந்து போவதை தவிர்க்க முடியாது என்றும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார்

ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது

ஆட்டம் இன்று தர்மசாலாவில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அந்த நாடு பல துண்டுகளாக உடைந்து போவதை தவிர்க்க முடியாது என்றும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் சூரத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் எல்லைக்கட்டுப்பாட்டுக் கோட்டை மீறினால் இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார்

இந்தியாவில் சிறபான்மையினர் தொடர்ந்து பத்திரமாக இருப்பதூகவும் சமயத்தின் அடிப்படையில் மக்களை இந்தியா பிரித்து பார்ப்பதில்லை என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தைச் சேர்ந்த மனித உரிமைகள் ஆர்வலர்கள் ஜெனிவாவில் இனப்படுகொலை தொடர்பான போஸ்டர் இயக்கம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார்கள் அந்த மாகாணத்தில் கட்டாயமாக மேற்கொள்ளப்படும் கொலைகள் மனிதர்கள் காணாமல் போவது போன்றவை அதிகரித்துள்ள நிலையில் பலுச் மனித உரிமைகள் சனப இந்த இயக்கத்தை தொடங்கி உள்ளது

டேனியல் பெர்சுட் என்ற கலைஞர் மரத்தினால் இந்த புரோக்கள் கேர் சின்னத்தை வடிவமைத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் மற்றும் பள்ளத்தாக்கின் இதரப்பகுதிகள் எவற்றிலும் அசம்பாவிதங்கள் ஏதம் இல்லை என்று உயர் நிலை காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பள்ளத்தாக்கில் பல காவல்நிலையப் பகுதிகளில் கட்டுப்பாடுகள் விலக்கிக்கொள்ளப்பட்ட நிலை தொடர்வதாக அவர் தெரிவித்தார்

குப்வாரா ஹண்ட்வாரா காவல் நிலைய பகுதிகள் தவிர இதர இடங்களில் மொபைல் தொலைபேசி கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன என்றும் அவர் கூறினார் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காகவும் வீட்டு வசதி துறையில் சீர்திருத்தம் கொண்டு வரவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது இதற்கென நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் புதிய திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளார் ஏற்றுமதி உற்பத்திக்கான தீர்வை அல்லது வரிகள் தள்ளுபடி எனப்படும் இந்தத் திட்டத்தில் ஏற்றுமதியாளர்கள் பல சலுகைகளை பெறுவார்கள்

இந்த புதிய திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ள அனைத்து ஏற்றுமதி சலுகை திட்டங்களுக்கு பதிலாக அமல்படுத்தப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்தார் ஏற்றமதியாளர்களுக்கான மாற்றியமைக்கப்பட்ட முன்னரிமை கடன் நெறிமுறைகளையும் அவர் அறிவித்தார் இதனையடுத்து

வரியற்ற வர்த்தக உடன்பாட்டு பயன்பாட்டு இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் அறிவித்த நிதியமைச்சர் சலுகை வரி வீதங்களை ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக பயன்படுத்த இது உதவும் என்றார்

ஜி எஸ் டி வரி முறையில் தவறான நடைமுறைகளை கட்டுப்படுத்துவதற்காக புதிய வர்த்தகர்களுக்கு ஆதார் அல்லது ஆவண சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஜி எஸ் டி கட்டமைப்பின் அமைச்சர்கள் குழுவிற்கு தலைமையேற்றுள்ள பீகார் துணை முதலமைச்சர் திரு சுஷில் குமார் மோடி இதனை அறிவித்தார்

குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஸ்மிருதி இரானி மற்றும் அத்துறையின் உயர் அதிகாரிகளை சந்தித்துப் பேசியது அங்கன்வாடி சேவைகள் போஷான் மகளிர் நவம் மகளிர் பாதுகாப்பு மகளிருக்கு அதிகாரமளித்தல் போன்ற அமைச்சகத்தின் முக்கிய திட்டங்களுக்கு கூடுதல் ஒதுக்கீடு வழங்குவது பற்றி இப்பேச்சக்களின்போது விவாதிக்கப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு கூறுகிறது நிதி ஒதுக்கீட்டு முறையில் பாலின பட்ஜெட் நடைமுறையை இணைக்குமாறு நிதி குழுவை இந்த அமைச்சகம் கேட்டுக்கொண்டதாகவும் அந்தக்குறிப்பு கூறுகிறது சுவிட்சர்லாந்தில் வில்லிநேவே என்ற இடத்தில் மகாத்மா காந்தியடிகளின் மார்பளவு வெண்கலச் சிலையை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று திறந்து வைத்தார்

இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய குடியரகத்தலைவர் மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைகளான அஹிம்சை அமைதி இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வது போன்றவை என்றும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று குறிப்பிட்டார்

சிந்தால்நார் காவல்நிலையப் பகுதியில் கால்வாய் ஒன்றின் அருகே உள்ள வனப்பகுதியில் நேற்று மாலை ஆறு மணிக்கு இந்த மோதல் நடைபெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தாட்மெட்டியா என்ற இடத்திற்கு அருகே சாலை ஒன்றை நக்கலைட்டுகள் கேதப்படுத்துவதாக கிடைத்த தகவலை அடுத்து மாவட்ட ரிசர்வ் காவல்படையினர் அங்கு சென்று அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக காவல்துறையினர் கூறினர் துப்பாக்கிகள் உட்பட பல ஆயுதங்கள் சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரத்திற்கு எதிரான கருப்பு பணத்தை மாற்றும் வழக்கில் அவரது மகன் திரு கார்த்தி சிதம்பரத்தின் பட்டயக் கணக்காளரிடம் அமலாக்க இயக்ககம் விசாரணை நடத்தியது திரு எஸ் பாஸ்கர ராமன் என்ற இவரிடம் அமலாக்கத்துறையினர் இந்த வழக்கு சும்பந்தப்பட்ட கணக்குகளில் அவரது பங்கு குறித்து விசாரணை நடத்தப்பட்டது அவருடன் அவரது துணைவியார் திருமதி பத்மா பாஸ்கர ராமனிடமும் இரண்டாவது நாளாக நேற்று விசாரணை நடத்தப்பட்டது இந்திய வருவாய் பணிகள் முன்னாள் அதிகாரி திரு நீரஜ் சிங்கிற்கு எதிரான வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தொடர்பாக அமவாக்கத்துறையினர் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர்

கொல்கத்தா காவல்துறையினர் தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கை அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது

தமது இரண்டுநாள் பயணத்தின்போது அவர் ஈரான் நாட்டு வெளியுறவு செயலாளர் திருசயது அப்பாஸ் அராக்சி யை சந்தித்துப் பேசுவார் இந்தத் தகவலை தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு ஜாவித் ஐரீஃபையும் அவர் சந்தித்துப் பேசுவார் என்று கூறினார் பங்களாதேஷ் விடுதலைப்போரின்போது கொல்கத்தா செய்தியாளர்களின் பங்கினை அச்சு ஊடகம் தவிர காட்சி கேள்வி ஊடகங்கள் வாயிலாகவும் ஆவணப்படுத்த வேண்டும் என்று பங்களாதேஷ் தகவல் துறை அமைச்சர் திரு ஹாசன் மெஹ்மூத் கூறியிருக்கிறார் நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவரிடம் பங்களாதேஷ் போரின்போது கொல்கத்தா செய்தியாளர்களின் பங்கு என்பது பற்றி கொல்கத்தா பத்திரிகையாளர் மன்றம் பிரகரித்த நூல் வழங்கப்பட்டபோது அவர் இதைத் தெரிவித்தார் அல் கொய்தா முன்னாள் தலைவர் ஓசாமா பின் வேடனின் மகன் ஹம்சாபின் கொல்லப்பட்டதை அமெரிக்கா நேற்று உறுதிப்படுத்தியது

இவர் கொல்லப்பட்டதைபடுத்து அல் கொய்தா அமைப்பின் முக்கிய செயல்பாடுகள் பாதிக்கப்படும் என்று அது கூறுகிறது

இந்த தாக்குதலையடுத்து எண்ணெய் வயல்களில் தீப்பிடித்தது பின்னர் இந்தத் தீ அணைக்கப்பட்டது இந்த பயங்கரவாத அழிவுச்செயலை கண்டிப்பதாகவும் இந்த மண்டலத்தின் பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மையையும் குலைப்பதற்கு பயங்கரவாத குழுக்கள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைக்கு இது ஒரு அத்தாட்சி என்று அவை தெரிவித்துள்ளன இந்த பயங்கரவாத தாக்குதலை குவைத்தும் கண்டித்துள்ளது தென்னாப்பிரிக்கா இந்தியா இடையேயான டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் தொடரின் முதவாவது ஆட்டம் இன்று தர்மசாலாவில் நடைபெறுகிறது

இந்தப்போட்டியின் நேர்முக வர்ணணையை அகில இந்திய வானொலி ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி ஒலிபரப்புச் செய்யும் ஆப்பிரிக்க அணி விராட் கோலி தலைமையிலாள இந்திய அணியை இந்திய மண்ணில் எதிர்கொள்வது கடினமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது பெல்ஜியம் சர்வதேச சேலஞ்ச் ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷியா சென் பட்டம் வென்றுள்ளார்

வியட்நாம் ஒப்பன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் இறுதிப்போட்டிக்கு இந்தியாவின் சவ்ரவ் வர்மா தகுதி பெற்றுள்ளார்